நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் பிரதமர் பேசினார் வணக்கம் சென்னை வணக்கம் தமிழ்நாடு என தமிழில் தனது உரையை பிரதமர் தொடங்கினார்

உணவு தானிய உற்பத்தியில் தமிழகம் தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக கூறிய பிரதமர் இதற்காக விவசாயிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் அனைவராலும் போற்றப்படும் தமிழ் பெண் பால் புலவராள அவ்வையாரின் பாடலை மேற்கோள்காட்டி அவர் பேசினார்

தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த உட்பிரிவினர் அனைவரும் தேவேந்திர குல வேளாளர் என அழைக்கப்பட வேண்டும் என்பதற்கான பரிந்துரையை மத்திய அரசு ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தின் அடுத்த கூட்டத் தொடரின் தொடக்கத்தில் நிறைவேற்றப்படும் என்றும் பிரதமர் கூறினார்

தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த போர் டேங்க் வட எல்லைப் பகுதியில் பாதுகாப்புப் பணியில் ஈடுத்தப்பட உள்ளதாக கூறிய அவர் நாட்டின் ஒற்றுமையை உணர்த்துவதற்கு இது உதாரணமாக திகழ்கிறது என்று தெரிவித்தார் போர் டேங்க் உற்பத்தி முனையமாக தமிழகம் உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக இன்று தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்கள் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் உள்நாட்டு உற்பத்திக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றன என்று அவர் கூறினார் பாதுகாப்புத்துறையில் சுயசார்பிளை எட்டுவதற்கு முன்னுரினம அளிக்கப்பட்டிருப்பதாக கூறிய பிரதமர் பாரதியாரின் வரிகளையும் மேற்கோள்காட்டி பேசினார் புல்வாமா தாக்குதல் சம்பவத்தின் நினைவு தினத்தையொட்டி உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் நாட்டின் கடலோரப் பகுதி மேம்பாட்டிற்கு பட்ஜெட்டில் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் விம்கோநன் வண்ணாரப்பேட்டை இடையேயான மெட்ரோ ரயில் சேவையையும் சென்னை கடற்கரை அத்திப்பட்டு இடையே நான்காவது ரயில் வழித்தடத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதறை தஞ்சாவூர் இடையே மின்மயமாக்கப்பட்ட ரயில் வழித்தடத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார்

மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் முன்னதாக இந்த நிஷழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னா் தமிழகத்தில் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்ட பிரதமா் கேரள மாநிலம் கொச்சி சென்றடைந்தாா்

சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் இலக்கை அடைவதன் மூலம் நாட்டு மக்களால் அதிசயிக்கத்தக்க சாதனைகளை நிகழ்த்த முடியும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் இளைஞா்கள் அருகில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்வதன் மூலம் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச் சாவடிகளில் அனைத்து வாகனங்களுக்கும் ஃபாஸ்ட் டாக் நடைமுறை நாளை நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள கங்கச்சாவடிகளில் ஏற்படும் காலவிரையம் மற்றும் எரிபொருள் செலவை குறைக்கும் வகையிலும் தடையற்ற போக்குவரத்தை மேற்கொள்ளும் வகையிலும் இத்தகைய நடைமுறை அமல்படுத்தப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமம்சகம் தெரிவித்துள்ளது பாஸ்ட் டாக் இல்லாத வாகனங்கள் சுங்கசாவடிகளில் இரண்டு மடங்கு கடுதல் கட்டணத்தை செலுத்தி பயனத்தை மேற்கொள்ளலாம் என்றம் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

உத்ர்காண்ட் மாநிலத்தில் பளிப்பாறை உடைந்து ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து எட்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது

வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப்பனிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக எமது சுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் கேரள மாநில சுட்டப்பேரவைக்கான தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையிலான குழு திருவனந்தபுரத்தில் இன்றும் ஆய்வு மேற்கொண்டது அம்மாநில தலைமைச் செயலாளர் மற்றும் உயரதினரிகளுடன் ஆலோசனை நடத்தியபின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதினரிகளுடன் இக்குழு தேர்தல் குறித்து விரிவாக விவாதித்தது முன்னதாக அம்மாநிலத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் இக்குழு நேற்று ஆலோசனை நடத்தியது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்தகொண்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஏப்ரல் இரண்டாவது வாரத்திற்கு முள் தேர்தலை நடத்தமாறு கேட்டுக் கொண்டுள்ள நிலையில் பி

தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பு பணிகளுக்கு குறிப்பிட்ட தரத்திலான இரும்பு எஃகு பொருட்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரும்பு தாது மற்றும் எஃகு ஆகியவற்றை நெடுஞ்சாலை கட்டளமப்பிற்கு பயன்படுத்துவதற்கு முன்தேசிய தர்சான்று அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்களில் பரிசோதனை செய்யப்படும் என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது

இங்கிலாந்துக்கு எதிராள இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

அஸ்விள் அபாரமாக பந்து வீசி ஐந்து விக்கெட்டுக்களை வீழ்த்தினார் உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரணாவ் தேசாய் தங்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார்